செயல்படுத்துவது தொடர்பாக நிபுணர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை உரையாற்றுகிறார்

தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் ஃபாஸ் டாக் நடைமுறை நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது

சென்னையில் வெளியிட்டாா்

கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

சென்னையில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றிபெற்றது இனி விரிவான செய்திகள் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அடிப்படை உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக நிதித்துறை அமைப்புகள் மற்றும் நிபுணர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார்

பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை துரிதமாக செயல்படுத்துவது தொடர்பான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நிபுணர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஆலோசளை மேற்கொண்டு அரசுக்கு பரிந்துரைக்க உள்ளனர் நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களை நாம் என்றென்றும் நினைவு கூற வேண்டுமென்றும் அவர்களுடைய தியாக வாழ்க்கையை நன்றி உணர்வுடன் நினைவில் கொள்ள வேண்டுமென்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

பசந்த் பஞ்சமி தினமாள இன்று மக்களுக்கு வாழ்த்துக்களைத் தெிவித்துக் கொள்வதாகக் கூறிய திரு ந நரேந்திரமோடி நாட்டின் மேம்பாட்டிற்காக அயராது உழைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு கல்விக் கடவுள் சரஸ்வதி பல்வேறு வெற்றிகளைத் தாட்டும் என்றும் குறிப்பிட்டார்

இந்நாளைபொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் காவா்துறையினரின் வீரம் கடமை உணர்வு ஆகியவற்றுக்கு தலைவணங்குவதாகக் குறிப்பிட்டுள்ளாா்

தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் நேற்று நள்ளிரவு முதல் ஃபாஸ் டாக் நடைமுறை அமலுக்கு வந்தது மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இதனை தெரிவித்துள்ளது டிஜிட்டல் முறையில் கட்டணம் செலுத்துவதை ஊக்கப்படுத்துவதற்காக இந்தத் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஃபாஸ் டாக் பொருத்தப்பட்டுள்ள வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் நின்று செல்ல வேண்டிய தேவை இருக்காது என்பதால் காத்திருக்கும் நேரத்தையும் எரிபொருள் செலவையும் மிச்சப்படுத்த உதவும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது பாஸ் டாக் இல்லாத வாகனங்களுக்கு இரண்டு மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தமிழக அரசின் புதிய தொழில் கொள்கையை முதலமைச்ச்ர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் வெளியிட்டார் தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தொழில் கொள்கையையும் அவர் வெளியிட்டா்

திரு சிதம்பரத்தின் வெற்றியை செல்லாது என்று அறிவிக்கக்கோரி அந்த தேர்தலில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராஜகண்ணப்பன் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி திருமதி புஷ்பா சத்ய நாராயணா மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டாா் இந்த வழக்கு மீதான விவாதங்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது நீதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை அவதுறாக பேசி வெளியிட்ட வீடியோ தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் நீதிபதி திரு சி எஸ் காணவின் ஜாமீன் மனுவை சென்னை உயா்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இது தொடர்பான வழக்கு இன்று நீதிபதி திரு வி பாரதிதாசன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது திரு சி எஸ் கா்ணனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் ஏற்கனவே அவரது ஜாமீன் மனுவை முதன்மை அம்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது பசந்த பஞ்சமி மற்றும் சரஸ்வதி பூஜா இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இந்நாளைபொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வசந்த காலத்தின் வருகையை வரவேற்கும் இந்த வேளையில் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியுடனும் வளத்துடனும் வாழ வாழ்த்துவதாக குயடிகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் அனைவருக்கும் அறிவு ஆற்றல் மகிழ்ச்சி மற்றும் வளம் கிடைக்க இந்நளாளில் கல்விக் கடவுள் சரஸ்வதி அருள் புரியட்டும் என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி பசந்த் பஞ்சமி மற்றும் சரஸ்பூஜா கொண்டாடும் மக்களுக்கு வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகக் கூறியுள்ளார் இந்நாள் மக்களுக்கு புதிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரட்டும் என்று மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு ராஜ்நாத்சிங் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் ஆகியோர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர்

இந்திய அணியின் அக்சர் படேல் ஐந்து விக்கெட்களை வீழ்த்தினார் அஸ்வின் மூன்று விக்கெட்களை வீழ்த்தினாா

ஜஎஸ்எல் கால்பந்தப் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி கேரளா அணியை எதிர்கொள்கிறது